காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகிறார்

கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது

தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

நிகழ்ச்சிகளுக்கு அம்மாநில அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்ட்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது

இரு நாட்டு உறவுகள் மற்றும் சா்வதேச பிரச்சிளைகள் குறித்து இரு தலைவா்களும் பேச்சு நடத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இரு நாட்டு தலைவர்களுடனான இந்த கலந்துரையாடல் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவையும் வா்த்தகத்தையும் மேம்படுத்த உதவிடும் என்றும் அவா் கூறுகிறாா் கல்வி அறிவியல் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் ஏற்கனவே ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றன புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி தொலைத்தொடா்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பின்வாந்து நாட்டைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருகின்றன

இங்கிலாந்து பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் இம்மாதம் இறுதியில் இந்தியா வரவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய யுளியனிலிருந்து பிரிட்டன் விலகிய பிறகு திரு போரிஸ் ஜான்சன் மேற்கொள்ளும் முதல் சா்வதேச பயணமாகும் இது

இதற்கிடையே மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்ளா திரு போரிஸ் ஜான்சன் வருகையைபொட்டி இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சி திரு டாரிக் அகமது வுடன் இன்று புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கா் திரு அகமதுவை வரவேற்று இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருநாட்டு உறவுகள் மற்றும் சா்வதேச விஷயங்கள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார் திரு அகமது மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி யையும் சந்தித்து பேசினார் மேற்குவங்க மாநில சுட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் தேதி நடைபெறவுள்ள நான்காம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது

அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்

தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் அக்கட்சியின் மூத்த தலைவா் திரு பொள் ராதாகிருஷ்ணன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தாா் மாநில அமைச்சள் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் உடுமலைத் தொகுதியில் மனு தாக்கல் செய்தாா் தேர்தலின் போது வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கான வி வி பேட் கருவி அனைத்து மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களிலும் பொருத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கும் அஸ்ஸாம் மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யுனியன் பிரதேசத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்த முறை அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வாக்குப்பதிவிள் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதற்காக வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்வதற்கான வசதி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அறிமுகப்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

வாக்குப்பதிவு முடிந்த பின் ஒவ்வொரு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் வி வி பேட் கருவிகள் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பு அறைக்கு கொண்டு செல்லப்படும் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் முகவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் முன்னிலையில் வீடியோ மூலம் பதிவு செய்யப்படும்

வாக்கு எண்ணிக்கையின்போது ஒவ்வொரு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திலும் வைக்கப்பட்ட சீல் முகவா்கள் மற்றும் வேட்பாளா்கள் முன்னிலையில் அகற்றப்பட்டு வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்படும் என்றும் அது தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஒவ்வொரு தொகுதியிலும் ஐந்து வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் வி வி பேட் டில் பதிவாள ரசீதுகளுடன் சரிபார்க்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

அரசியல் சமூக மற்றும் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய துறைகள் தவிர

பொதுமக்கள் முக கவசம் அணிவது தனிநபர் இளடவெளியை கடைபிடிப்பது உடல் வெப்பநிலையை அளவிடுவது போன்ற நெறிமுறைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களில் சானிடைச் பயன்படுத்துவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது

தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் தலைவர் டாக்டர் எஸ் கே சிங் தலைமையிலான குழு குப்பமேளா நடைபெறவுள்ள ஹரித்வாரில் பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதி குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளும்

இது தடுப்பூசி திட்டம் தொடங்கப்பட்ட பின் ஒரு நாளில் செலுத்தப்பட்ட அதிகபட்ச டோஸ்கள் ஆகும்

மியான்மில் ரானுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டதை அடுத்து அதிகித்து வரும் வன்முறை சுப்பவங்கள் குறித்து ஐ நா வின் தலைமைச் செயலாளர் திரு ஆண்டளியோ குட்டாரஸ் கவலை தெரிவித்துள்ளார் ரானுவ ஆட்சிக்கு எதிராக போரட்டம் நடத்தி வருபவா்களின் உயிரிழட்புகள் கைது நடவடிக்கைகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து சா்வதேச நாடுகள் துரித நடவடிக்கை எடுத்து போராட்டத்தை கட்டுக்ககுள் கொண்டுவர வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது அகமதாபாத்தில் உள்ள நரேந்திரமோடி மைதானத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சம நிலையில் உள்ளன